இந்தக் கூட்டத்தொடரை கமூகமாக நடத்துவது குறித்து அரசு அழைத்துள்ள அனைத்து கட்சிக்கூட்டம் நடைபெற்று வருகிறது பாங்காங்கில் நடைபெற்று வரும் ஆசியான் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்திற்கு இடையே அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சருடன் திரு ராஜ்நாத் சிங் பேச்சு நடத்தியுள்ளார்

தரையிலிருந்து தரைஇலக்கை தாக்கும் அக்ளி இரண்டு ஏவுகணை முதன்முறையாக இரவு நேரத்தில் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டுள்ளது இலங்கை அதிபர் தேர்தலில் திரு கோத்தபய ராஜபக்சே வெற்றிபெறும் நிலையை எட்டியுள்ளார்

இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்ற குளிர்காலக் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது ரஃபேல் போர்விமானங்கள் வாங்கியது தொடர்பான வழக்கின் தீர்ப்பு குறித்த மறு ஆய்வு மனு தள்ளுபடி செய்யப்பட்டு மீண்டும் மத்திய அரசுக்கு நற்சான்று வழங்கியும் அபோத்தி நிலப் பிரச்சனை தொடர்பான வழக்கில் ராமர் கோவில் கட்ட அனுமதி அளித்தம் உச்சநீதிமன்றம் அண்மையில் வழங்கிய தீர்ப்புகள் பின்னணியில் இந்தக் கூட்டத்தொடர் முக்கியத்துவம் பெறுகிறது

மக்களவை தலைவர் திரு ஓம் பிர்லா நேற்று அழைப்பு விடுத்திருந்த அனைத்து கட்சிக்கூட்டத்தில் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களுடன் சிறப்பான கலந்துரையாடல் நடைபெற்றதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ள அனைத்து கட்சி கூட்டம் நாடாளுமன்ற மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது இரு அவைகளின் கூட்டத்தையும் கமூகமாக நடத்துதற்கு பல்வேறு கட்சிகளின் ஆதரவை கோருவதற்காக இந்தக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் திரு குலாம் நபி ஆசாத் திரு ஆனந்த் ஷர்மா திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்கள் திரு சுதீப் பந்தோபாத்யாயா திரு டெரிக் ஒ பிரையன் பகுஜன் சமாஜ் கட்சியின் திரு சதீஷ் சந்திர மிஸ்ரா சமாஜ்வாதி கட்சியின் திரு ராம்கோபால் யாதவ் திமுகவிள் திரு டி ஆர் பாலு அஇஅதிமுகவிள் திரு நவநீத கிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர் பாங்காங்கில் நடைபெறும் ஆசியான் பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்துகொண்டுள்ள பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் திரு மார்க் டி எஸ்பெரை சந்தித்து பேசினார் பாதுகாப்பு மற்றும் பந்தோபஸ்து பொருளாதூரம் எரிசக்தி பயங்கரவாத எதிர்ப்டு மக்களோடு மக்கள் உறவு உள்ளிட்ட பரவலான துறைகளில் இந்தியா அமெரிக்கா இடையே ஒத்துழைப்பு அதிகரித்து வருவது பற்றி இந்த சந்திப்பின்போது திரு ராஜ்நாத் சிங் மகிழ்ச்சி தெரிவித்தார் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சுதந்திரமான வெளிப்படையான அமைதியான வளம்மிக்க அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கு பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கும் மதிப்பளிக்கும் விதிகள் அடிப்படையில் இந்தியா ஆதரவு தெரிவிப்பதாக அவர் கூறினார் கடல்வழி பாதுகாப்பில் இருநாடுகளும் இணைந்து பணியாற்றுவது குறித்தும் அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார் அடுத்தமாதம் பிற்பகுதியில் இருநாடுகளின் வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர்கள் பங்கேற்கும் பேச்சுவார்த்தை குறித்த எதிர்பார்ப்புடன் இந்தியா அமெரிக்கா பாதுகாப்பு அமைச்சர்களின் சந்திப்பு நிகழ்ந்தது ஜி எஸ் டி படிவங்கள் மற்றும் கணக்கு சமர்ப்பிக்கும் நடைமுறையை எளிமையாக்குவதற்கான கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் இந்தக் கூட்டத்திற்கு தலைமை வகித்தார்

அடுத்த நிதியாண்டு முதல் தொடங்கவுள்ள ஜி எஸ் டி கணக்கு அமைப்பு தொடர்பாக தேசிய அளவில் விரிவான ஆலோசனைகள் நடத்தப்படவேண்டும் என்று நிதியமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார் பழங்குடியினர் மேம்பாடு திரு நரேந்திர மோடி அரசின் முன்னுரிமைகளில் ஒன்று என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நேற்று தேசிய பழங்குடியினர் விழாவான ஆதி மகோத்சவத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் பிஜேபி ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் பழங்குடியின மக்களின் நலனுக்காக பாடுபடுகிறது என்றார் பழங்குடியின மக்களை காங்கிரஸ் கட்சி வாக்கு வங்கியாக பயன்படுத்தியது என்று அவர் குற்றம் சாட்டினார் மக்கள் தொகை அதிகம் உள்ள பழங்குடியின பகுதிகளில் ஏகலைவா மாதிரி உண்டு உறைவிட பள்ளிகளை திறக்க அரசு முடிவு செய்திருப்பதாகவும் திரு அமித் ஷா கூறினார் நிகழ்ச்சியில் பேசிய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு அர்ஜுன் முண்டா பழங்குடியினர் அதிகாரம் அளித்தலுக்கென அரசு வள் தன் திட்டத்தை தொடங்கியதாக கூறினார் பழங்குடியினரின் தனித்தன்மை மிக்க கவாச்சாரத்தை இணைப்பதற்கும் அவர்களின் கலைப்பொருட்கள் கைவிளைப் பொருட்கள் ஆகியவற்றை சர்வதேச சந்தைக்கு கொண்டு செல்லவும் தமது அமைச்சகம் முயற்சி செய்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் பழங்குடியினர் விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திருமதி ரேனுகா சிங் பெரிய நகரங்களில் ஆதி மகோத்சவ் கொண்டாடப்படுவது பழங்குடியின கைவினை கலைஞர்களுக்கு ஊக்கமளிப்பதை நிரூபிப்பதாக உள்ளது என்றார் இதன் மூலம் இடைத்தரகர்களை அகற்றி நேரடியாக பெரிய சந்தைகள் கிடைக்க வழி ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார்

அக்ளி இரண்டு ஏவுகணையின் இரவு நேர சோதனை முதன்முறையாக ஒடிசா மாநிலம் டாக்டர் அப்துல்கலாம் தீவிலிருந்து நேற்று வெற்றிகரமாக நடைபெற்றது

ரானுவத்தில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் தளவாட உதவியுடன் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ள பணிக்குழுவின் மூலம் இந்த சோதனை நடத்தப்பட்டது இந்த ஏவுகணையின் செயல்பாட்டு திறனை உறுதிபடுத்த இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஏற்கனவே ரானுவத்தில் இணைக்கப்பட்டுள்ள அக்னி இரண்டு ஏவுகணை நடுத்தர தொலைவு ஏவுகணையின் நம்பகத்தன்மையை மீண்டும் உறுதிப்படுத்தியிருப்பதாக அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன இலங்கை அதிபர் தேர்தலில் திரு கோத்தபய ராஜபக்சே வெற்றிபெறும் நிலையில் இருப்பதாகவும் இதனை மக்கள் அமைதியாக கொண்டாட வேண்டும் என்றும் இலங்கை மக்கள் கட்சி கூறியுள்ளது இவங்கையின் தென்பகுதியில் திரு கோத்தபய ராஜபக்சேவுக்கு அமோக ஆதரவு கிடைத்ததையடுத்து அவரது வெற்றி உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது

தற்போது ஐக்கிய தேசிய கட்சியிள் துணைத்தலைவராக உள்ள திரு பிரேமதாசா அந்த பதவியிலிருந்து விலகுவதாக தெரிவித்துள்ளார் மக்களின் தீர்ப்பை மதிப்பது தமது கடமை என்று குறிப்பிட்டுள்ள திரு பிரேமதான திரு கோத்தபய ராஜபக்சேவுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார் தமக்கு ஆதரவளித்த மக்களுக்கும் அவர் டுவிட்டர் செய்தியில் நன்றி தெரிவித்துள்ளார் வாக்குகள் முழுமையாக எண்ணப்பட்டு அதிகாரிபூர்வமான தேர்தல் முடிவு இன்று பிற்பகல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உதவித் தொகைகளை அவர் அறிவித்தார்

பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நில வரியும் பள்ளி கல்லூரி கட்டணங்களும் ரத்து செய்யப்படுவதாக அவர் அறிவித்தார் ஏற்கனவே காபந்து அரசின் முதலமைச்சராக இருந்தபோது திரு தேவேந்திர பட்நவீஸ் மாநிலத்தின் நிலைமையை ஆளுநர் திரு கோஷிபாரியிடம் எடுத்துரைத்து விவசாயிகளுக்கு நிதி வழங்குமாறு வேண்டுகோள் விடுத்திருந்தார் மத்திய அரசின் உதவியுடன் கடல்சார் வாணிபத் தொகுப்பு ஒன்றை அமைக்க கோவா அரசு முடிவு செய்திருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பிரமோத் சவாந்த் தெரிவித்துள்ளார் பகுதிகளின் திறன்களை பயன்படுத்தி கப்பல் கட்டும் மையமாக உருவாக்குவது கடலோர இத்திட்டத்தின் நோக்கம் என்று அவர் கூறினார் குறு சிறு நடுத்தர தொழில்களுக்கும் கப்பல் கட்டும் துறைக்கும் இதனால் உத்வேகம் கிடைக்கும் என்று அவர் தெரிவித்தார் இதற்கான நிலம் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் கடல்சார் வாணிபத் தொகுப்பு உருவாக்க உதவி செய்யுமாறு மத்திய குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அமைச்சகத்துடன் கோவா அரசு பேச்சு நடத்தி வருவதாகவும் கோவா முதலமைச்சர் கூறினார் மங்கோலியாவின் உலான்பட்டரில் நடைபெறும் ஆசிய இளையோருக்கான குத்துச் சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவை சேர்ந்த மொத்தம் ஏழு வீரர்கள் வீராங்கனைகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர் இவர்களில் ஐந்து பேர் பெண்கள் இரண்டு பேர் ஆண்கள்